நரேந்திரமோடியும் கென்கொரிய அதிபர் ஜ மூன் இன் னும் இன்று உத்தரப் பிரதேச மாநிலம் நொய்டாவில் தொடங்கி வைத்தனர்

மேம்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

மறுஆய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்தது

களமழை காரணமாக மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் இந்தியா வந்துள்ள தென்கொரிய அதிபர் திரு மூன் ஜே இன் னும் இன்று உத்தரப் பிரதேச மாநிலம் நொய்டாவில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய சாம்சங் செல்போன் தயாரிப்பு தொழிற்சாலையை கூட்டாக தொடங்கி வைத்தனர் அப்போது பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி உலக அளவில் இந்தியாவை முக்கியத்துவம் வாய்ந்த உற்பத்தி நாடாக உயர்த்துவதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள உற்பத்திக்கான இந்தியா திட்டத்திற்கு வலுசேர்க்கும் வகையில் சாம்சங் ச செல்போன் தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நொய்டாவில் தயாரிக்கப்படும் சாம்சுப் செல்போன்கள் உலக அளவில் ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

மின்னனு பணப் பரிமாற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் ரூபே பரிவர்த்தனை அட்டை பீம் செல்போன் செயலி ஆகியவற்றின் பயன்பாடும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய கொரிய அதிபர் இந்தியாவுடனான ஒத்துழைப்பு மற்றும் பொருளாதார உறவுகளை வளர்த்துக் கொள்வதில் தென்கொரியா உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த நாள்காண்டுகளில் பாதுகாப்பு நிலைமை கணிசமான அளவில் மேம்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

அசாம் மேகாலயா நாகாலாந்து அருணச்சாலப் பிரதேசும் மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் பாதுகாப்பு நிலைமை மேம்பட்டுள்ளதாகவும் திரிபுரா மிசோரம் சிக்கிம் மாநிலங்களில் ஊடுருவல் அறவே இல்லை என்ற நிலைமை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் தமிழகத்தில் பிஜேபி யின் வலிமை வரும் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிரூபணமாகும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்

பத்து கோடி ஏழை எளிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசாக திரு மோடி அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

புதுதில்லி மற்றும் மும்பையில் உள்ள இந்திய தொழில்நட்ப கல்வி கழக கல்லூரிகள் பெங்களுரு அகில இந்திய அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் ஆகியவற்றிற்கு நாட்டின் பெருமைமிக்க கல்வி நிறுவனங்கள் என்ற அந்தஸ்த்தை மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது இத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவடேக்கர் இதுதொடர்பாக விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் இந்த மூன்று கல்வி கழகங்களுக்கும் முழுமையான தன்னாட்சி அதிகாரத்தை வழங்கும் நோக்கில் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த முடிவை அரசு எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த கல்வி நிறுவனங்கள் விரைவாக வளர்ச்சி பெறவும் கல்வித் தரத்தை உயர்த்தி மாணவர்களின் திறனை வெளிக்கொணருவதற்கு புதிய வழிகளை காணவும் உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களாக இவை உருவெடுப்பதற்கும் இந்த அறிவிப்பு உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தளியார் துறையில் மணிப்பாலில் உள்ள உயர்கல்வி நிறுவனம் பி ஐ டி எஸ் பிவானி ஜியோ இன்ஸ்டிடியூட் ஆகிய நிறுவனங்களும் பெருமைமிகு கல்வி நிறுவனங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன உலகத்தரம் வாய்ந்த கல்வியையும் ஆராய்ச்சியையும் இந்திய மாணவர்கள் மேற்கொள்வதற்கு இந்த நிறுவனங்கள் முயற்சி மேற்கொள்ளும் என்றும் பொதுவாக நாட்டின் கல்வித்தரத்தை உயர்த்துவதில் இவை முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் குறிப்பிட்டுள்ளார் தலைநகர் தில்லியில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் ஏழை எளிய மக்களுக்கு சலுகை கட்டணத்தில் மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டியது கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதி திரு அருண் மிஸ்ரா தலைமையிலான பெஞ்ச் ஏழை மக்களுக்கு மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் அரசு தனியார் மருத்துவமனைகளுக்கான இடங்களை குறைந்த விலைக்கு குத்தகைக்கு விட்டிருப்பதாக கூறியுள்ளது இதற்கான ஒப்பந்தத்திலும் இந்த நிபந்தனை வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் தளியார் மருத்துவமனைகள் குறைந்த கட்டணத்தில் ஏழழ மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதை தில்லி அரசு கண்காணித்து அவ்வட்போது நீதிமன்றத்திற்கு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற பெஞ்ச் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது

இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் ஆர் பானுமதி அசோக் பூஷன் ஆகியோர் அடங்கிய அர்வு இந்த மலுக்களை மறுஆய்வு செய்ய இடமில்லை என்று கூறி தள்ளுபடி செய்தனர்

உள்நாட்டுரக பசுக்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருவதை தடுக்க உறதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் வலியுறுத்தியுள்ளது

உள்நாட்டு பசுக்கள் வதைசெய்யப்படுவதை தடுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சுட்டங்கள் குறித்தும் பசுமைத் தீர்ப்பாய அமர்வு மாநிலங்களுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது ஊழல் குற்றக்காட்டுகள் பற்றி விசாரிக்கும் லோக் ஆயுக்தா சட்ட முன்வடிவு இன்று தமிழக சட்டப்பேரவையில்நிறைவேற்றப்பட்டது மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் இதனை தாக்கல் செய்தார் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா என்ற இந்த சட்டத்தின் கீழ் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்படும் முதலமைச்சர் சுட்டப்பேரவை தலைவர் சுட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அடங்கிய குழு அளிக்கும் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் லோக் ஆயுக்தா தலைவரை நியமிப்பார் இந்த அமைப்புக்கான நிதி முழுவதும் மாநில அரசின் தொகுப்பு நிதியத்தில் இருந்து வழங்கப்படும் மகோகா கோடர்பான விவாதத்தின் போது பேசிய எதிர்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஊழல் குற்றச்சாட்டுகள் யார் மீது சுமத்தப்பட்டாலும் அதுகுறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் தற்போது அமைக்கப்பட்டுள்ள இந்த வோக் ஆயுக்தா அமைப்பில் போதமான அதிகாரம் இல்லை என்றும் எனவே இதனை தேர்வுக் குழவுக்கு அனுப்பி சுட்ட முன்வடிவை வலுவுள்ளதாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் விவாதத்திற்கு பதில் அளித்த அமைச்சர் திரு ஜெயக்குமார் யார் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தாலும் லோக் ஆயுக்தா விசாரிக்கும் என்றும் இதற்காக எவருடைய முன் அனுமதியையும் பெற தேவையில்லை என்றும் உறுதி அளித்தார் முதலமைச்சரும் இதில் விதிவிலக்கு அல்ல என்று கூறிய திரு ஜெயக்குமார் நான்கு ஆண்டுகளுக்குள் உள்ள வழக்குகளை மட்டுமே லோக் ஆயுக்தா விசாரிக்கும் என்று தெரிவித்தார் முன்வடிவை தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை அரசு தரப்பில் ஏற்கப்படாததால் திமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் அகன் பின்னர் லோக் சட்ட முன்வடவு வாக்கெடுப்பு ஆயுக்தா மூலம் குரல் நிறைவேற்றப்பட்டதுவெளிநடப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் நீதிமன்றம் கெடு விதித்ததாலேயே அவசர அவசரமாக இந்த சட்ட முன்வடிவு பேரவையின் கடைசி நாளான இன்று தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டதாக குற்றம் சாட்டினார் மும்பையில் பெய்து வரும் களமழையால் மும்பை நகரம் மற்றும் புறநகர் பகுதிகள் வெள்ளநீரில் குழ்ந்துள்ளன சாலைகள் வீதிகள் மற்றும் ரயில் தண்டவாளங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பருவமழை ஒரே நாளில் கொட்டித் தீர்த்ததால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து முடங்கியுள்ளது

களமழை காரணமாக மும்பையில் உள்ள பள்ளிக் கல்லூரிகளுக்கு மகாராஷ்ட்டிரா அரசு விடுமுறை அறிவித்துள்ளது புறநகர் ரயில்கள் மழை காரணமாக குறைந்த வேகத்தில் இயக்கப்படுவதால் மிகவும் தாமதமாக செல்கின்றது மும்பையில் நாளைவரை கனமழை நீடிக்க வாய்ப்பு உள்ளதாக வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இரண்டாவது அரையிறுதிப் போட்டி புதன்கிழமை இங்கிலாந்துக்கும் குரேஷியாவுக்கும் இடையே மாஸ்கோவில் நடைபெற உள்ளது